தமிழ்நாடு மின்சார வாரியம் போக்குவரத்துக்கழகங்கள் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக்கழகம் ஆகிய பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் தகுதியுடைய தொழிலாளர்களுக்கு இந்த போனஸ் வழங்கப்படுகிறது

சென்னை ஒமந்தூரார் அரசு சிறப்பு மருத்துவமனை வளாகத்தில் இந்த வாகனங்களை அவர் தொடங்கிவைத்தார் நடமாடும் மருத்துவக்குழுக்கள் மற்றும் கொசு ஒழிப்பு விரைவுக்குழுக்கள் செல்வதற்கு இந்த வாகனங்கள் பயன்படுத்தப்படும்

பருவமழை தொடங்கியதையடுத்து காய்ச்சலால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை சிறிதளவு அதிகரித்துள்ளதாகவும் கொசு ஒழிப்பு மற்றும் காய்ச்சல் காணப்படும் இடங்களில் உடனடி தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளவும் மருத்துவ முகாம்கள் அமைக்கவும் தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

அளைத்து மாவட்டங்களிலும் நோய் கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்தவும் கொசு உற்பத்தியை அழிக்கவும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் போர்கால அடிப்படையில் நடவடிக்கைக்கள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்துவதற்கான மருத்துவ கையேடு அனைத்து மருத்துவமனைகளுக்கும் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இந்நோய் குறித்த விழிப்புணர்வு கெய்திகள் பொது இடங்களிலும் திரையரங்குகளிலும் அளிக்கப்படுவதாகவும் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார் தமிழ்நாட்டில் டெங்கு பன்றிக் காய்ச்சல் மற்றும் எலிக்காய்ச்சல் போன்றவை பரவாமல் தடுக்கவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தரமான அவசர சிகிச்சை அளிக்கவும் மருத்துவமனைகளில் உரிய ஏற்பாடு செய்ய வேண்டுமென்று திமுக தலைவா் திரு மு க ஸ்டாலின் மாநில அரசை வலிறுத்தியுள்ளார்

ஆரம்ப சுகாதார நிலையங்கள் முதல் மாவட்ட மருத்துவமனைகள் வரை அனைத்து மருத்துவமனைகளிலும் சிகிச்சைக்கான ஏற்பாடுகளை தீவிரப்படுத்துவதுடன் இது தொடர்பாக மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த மருத்துவ முகாம்களை நடத்த வேண்டுமென்றும் திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் பத்திரப்பதிவுத்துறையில் ஆவணப்பதிவில் அவ்வப்போதைய நிலை குறித்து பொதுமக்கள் இணையவழியில் அறிந்தகொள்ளும் வகையில் ஸ்டார் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பதிவுத்துறையின் இணையதளத்தில் ஆவணத்தின் நிலை என்ற தெரிவை தேர்வு செய்து வீட்டில் இருந்தபடியே ஆவணத்தின் தற்போதைய நிலை குறித்து தெரிந்துகொள்ளலாம் என்றும் பத்திரப்பதிவு செய்யப்பட்ட ஆவணம் தயார் நிலையில் இருப்பதை உறுதி செய்தபின்னர் அலுவலகத்திற்கு சென்று அதனை பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

சபரிமலைக்கு அனைத்து வயது பெண்களையும் அனுமதித்து ஐந்து நீதிபதி கொண்ட அரசியல்சாசன அர்வு தீர்ப்பளித்திருந்தது இதில் ஒரு நீதிபதி மட்டும் மாறுபட்ட கீர்ப்பை வழங்கியிருந்தார் குறைந்த அளவில் புகையை வெளியிடும் பசுமை பட்டாசுகள் தயாரிப்பு மற்றும் விற்பனைக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது இதற்கான உத்தரவை பிறப்பித்த நீதிபதிகள் திரு ஏ கே சிக்ரி திரு அசோக் பூஷன் ஆகியோர் கொண்ட பெஞ்ச் அனுமதிக்கப்பட்ட அளவை விட கூடுதல் ஒலி எழுப்பும் பட்டாசுகளுக்கு தடை விதித்தும் உத்தரவிட்டது

தில்லி மற்றும் தலைநகர் பகுதியில் பொதுவானதொரு இடத்திற்கு மக்கள் வந்து பட்டாசுகளை வெடிக்கும் பழக்கத்தை ஊக்குவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் கேட்டுக்கொண்டுள்ளது பிலிப்கார்ட் அமேசான் உள்ளிட்ட நிறுவனங்கள் ஆன்லைனில் பட்டாசுகளை விற்பனை செய்ய தடை விதிக்கப்படுவதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தன இந்த உத்தரவை மீறும் ஆன் லைன் விற்பனை நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உச்சநீதிமன்றம் எச்சரித்துள்ளது பட்டாசுகளால் காற்று மாசுபடுவதை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் இன்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது

தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் திரு எஸ் கே கவுல் ஆகியோர் கொண்ட பெஞ்ச் முன்பு இந்த பொதுநல மனு விசாரணைக்கு வந்தபோது இதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கம் திண்டுக்கல் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தின்கீழ் பஞ்சம்பட்டி பஞ்சாயத்தில் மகளிர் சுயஉதவிக்குழுவை சேர்ந்த திருமதி ஜெயந்தி சிறுதொழில் கடன்பெற்று தனது வாழ்வாதாரத்தை உயர்த்தியுள்ளதாக எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்

தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே டேங்கர் வாரி மீது இருசக்கர வாகனம் மோதி ஏற்பட்ட விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்தனர் நாமக்கல் மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சலை ஏற்படுத்தும் ஏடிஸ் கொசுக்கள் உருவாகாமல் தடுக்கும் வகையில் மேற்கொள்ளப்பட்டுவரும் முன்னெச்சரிக்கை பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் கடலூர் மாவட்டம் வடலூர் மற்றும் குறிஞ்சிப்பாடி பேரூராட்சி பகுதிகளில் டெங்கு தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் திரு அன்புச்செல்வன் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார்

ஒருவர் காயமடைந்தார் இதுகுறித்து விஷ்ணு காஞ்சி காவல் துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாக்காளர் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் திரு வினய் இன்று கொடியசைத்து தொடங்கிவைத்தார் விளையாட்டுச் செய்திகள் பிரெஞ்ச் ஓபன் பேட்மிண்டன் போட்டிகள் பாரீசில் இன்று தொடங்குகிறது மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல்கற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பிவி

ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல்குற்று ஆட்டத்தில் இந்தியாவின் அர்ஜுன் மற்றும் ராமச்சந்திரன் இணை இன்று விளையாட உள்ளது இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் சாய்னா நேவால் சாய் பிரனீத் மற்றும் சுமீர் வர்மா ஆகியோரும் இப்போட்டியில் பங்கேற்கின்றனர் இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்ட விசாகப்பட்டினத்தில் நாளை நடைபெறுகிறது ஒமனில் நடைபெற்று வரும் ஆசிய சாம்பியன் கோப்பைக்கான ஹாக்கி போட்டியின் நான்காவது ரவுண்ட் ராபின் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று மலேசியாவை எதிர்கொள்கிறது